மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் சுய சார்பு பாரத திட்டத்தின்கீழ் சுகாதாரம் கல்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி அளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை இன்று அறிவித்திருக்கிறார்

நான்காம் கட்ட உளரடங்கிற்கான புதிய வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட உள்ளது

முறையில் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

தமிழகத்தில் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது

சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பயனடையும் வகையில் அரசு இலக்குடன் கூடிய அணுகுமுறைகளுடன் பணியாற்றி வருவதாக அவர் எடுத்துரைத்தார்

டிஜிட்டல் முறையில் கல்வி கற்க இ வித்யா திட்டம் உடனடியாக தொடங்கப்படும் என்று கூறிய அமைச்சர் பார்வையற்ற செவித்திறன் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி மாணாக்கருக்கு ஆன்லைனில் சிறப்பு மின்னனு பாடத்திட்டங்கள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார்

மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குடும்பத்தினரின் மன ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் மனோதர்பன் என்ற உளவியல் சார்ந்த சமூக உதவி அளிக்கும் திட்டம் தொடங்கப்படும்

பொதுத்துறை நிறுவன கொள்கையில் காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றங்கள் செய்யப்படும் சில பொதுத்துறை நிறுவனங்கள் தவிர்த்து பிற பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் முதலீட்டிற்கு அனுமதி வழங்கப்படும் தனியார் முதலீட்டிற்கு அனுமதி இல்லாத பொதுத்துறை நிறுவனங்கள் பின்னர் அறிவிக்கப்படும்

தற்போதைய நெருக்கடி நிலையை நமக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நிதியமைச்சர் எடுத்துரைத்தார்

ஊரடங்கின் விவரங்கள் தளர்த்தப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள் இந்த உள்ளிட்டவை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா பிரதமரின் ஆலோசகர் திரு

மிஷ்ரா அமைச்சரவை செயலர் திரு ராஜுவ் கவுபா உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஊரடங்கின் போது மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை கருத்தில்கொண்டு மேலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ளன

மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமை செயலாகளுக்கு இதுகுறித்து அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த இணையதள வசதியை பயன்படுத்தி இத்தொழிலாளர்களின் பாதுகாப்பான மற்றும் சுமூகமான இயக்கத்தை எளிதாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்

சமுத்திர சேது திட்டத்தின்கீழ் மாலத்தீவிலிருந்து நேற்று புறப்பட்ட ஐ

விஜயபாஸ்கர் தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை மகளிர் சுய உதவிக்குழுவினர் உரிய முறையில் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

பல்வேறு சூழ்நிலை காரணமாக இந்த பொதுத்தேர்வு எழுத முடியாத மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்துவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் மறுதேர்விற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

செல்லூர் கே ராஜு வருவாய் பேரிடர் மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்டவைகளும் இந்த ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்

இப்புயல் நாளை வரை ஒடிசா கடற்கரையை நோக்கி நகா்ந்து அதி தீவிர புயலாக மாறக்கூடும் பின்னர் மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது

தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எண்ணூர் கடலூர் தூத்துக்குடி பாம்பன் நாகை காரைக்கால் துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது

தமிழகத்தில் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது